குடியரசுத்தலைவர் திரு

புல்வாமா தீவிரவாத தாக்குதல்களில் உயிரிழந்த துணை ராணுவப்படையினரின் குடும்பத்தினருடன் நாட்டு மக்கள் அனைவரும் இணைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார்

தமிழகத்தில் பள்ளி மாணாக்கர் பயன்பெறும்வகையில் கூடுதல் நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப்பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு

சூலூர் விமானப்படை பழுதுநீக்கும் நிலையத்திற்கு சிறந்த அங்கீகாரத்திற்கான குடியரசு தலைவர் சிறப்பு கொடிகளை நாளை வழங்கும் குடியரசுத் தலைவர் பின்னர் ஈஷா தியான மையத்தில் நடைபெறும் மஹா சிவராத்திரி நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார்

பிரதமர் பீகார் புல்வாமாவில் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த துணை ராணுவப்படை வீரர்களின் குடும்பத்தினருடன் நாட்டு மக்கள் அனைவரும் இணைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் பாட்னாவில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியஅவர் துணை ராணுவப்படை வீரர்களின் வீர தீர செயல்களுக்கு தாம் தலைவணங்குவதாக கூறினார் தற்போதைய அரசு வளர்ச்சி திட்டங்களின் பலன்கள் அனைவருக்கும் கிடைக்க உறுதிபூண்டுள்ளதாக கூறினார் பீகார் மாநிலத்தில் வளர்ச்சியின் வேகம் அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் விமான போக்குவரத்து மின்சாரம் குடிநீர் போன்ற துறைகளில் வளர்ச்சி திட்டங்கள் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றுவருவதாக தெரிவித்தார்

மேலும் புதிய சாலை பணிகள் சுகாதார மையங்கள் மருத்துவமனைகள் துணைமின் நிலையங்கள் உள்ளிட்ட பல புதிய திட்ட பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார்

ரவீஷ்குமார் ஜம்மு காஷ்மீர் குறித்த இந்தியாவின் நிலைப்பாடு நிலையானது என்றும் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதில் அய்யமில்லை என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது அபுதாபியில் நடைபெற்ற இஸ்லாமிய நாடுகள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட ஐம்முகாஷ்மீர் குறித்த தீர்மானங்கள் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு

தர்மேந்திர பிரதான் வடகிழக்கு எரிவாயு இணைப்பு தொகுப்பின்மூலம் வடகிழக்கு மாநிலங்களில் அதிக அளவில் உள்ள இயற்கை எரிவாயு நாட்டின் இதர பகுதிகளுக்கு வழங்கப்படும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் அகர்தலாவில் பல்வேறு எரிவாயு திட்டங்களை தொடங்கிவைத்துப் பேசியஅவர் இயற்கை எரிவாயு உற்பத்தியில் நாட்டிலேயே திரிபுரா முதலிடம் வகிப்பதாக பெருமிதம் கூறினார்

இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் பிப்லப் குமார் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று உத்தரவிட்டுள்ளார்

நடராஜன் தமிழகஅரசு பள்ளிக்கல்வித்துறைக்கென கூடுதல் நிதி ஒதுக்கியுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

நடராஜன் தெரிவித்துள்ளார்

இந்நிகழ்ச்சியில் மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருமதி

வளர்மதி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

கோவில் பெண்களின் சபரிமலை என்றழைக்கப்படும் கன்னியாக்குமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் மாசி கொடைவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது

அன்றையதினம் நள்ளிரவு ஒடுக்கு பூஜையுடன் விழா நிறைவுபெறும்

இத்துடன் இந்த செய்தியநிக்கை முடிவடைந்தது